பிரதமர் திரு நரேந்திரமோதி அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார்

வெளி மாநில தொழிலாளர்களை அவர்களின் சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பிவைக்க அனைத்து விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி தெரிவித்துள்ளா்

செல்லூர் கே ராஜு கூறியுள்ளார்

தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

இக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஸ்வர்த்தன் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்

ரயில்சேவை நாடுமுழுவதும் பயணியர் ரயில்சேவை நாளைமுதல் தொடங்கப்படும் என ரயில்வே அறிவித்துள்ளது

இருப்பினும் ரயில்நிலையங்களில் பயணச்சீட்டு முன்பதிவு செய்ய முடியாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பயணிகள் முககவசத்தோடு வரவேண்டும் என்றும் நோய் தொற்று அறிகுறி இல்லாத பயணிகள் மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது

புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்ப மாநில அரசுகள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய உள்துறை செயலர் திரு அஜய் பல்லா அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கும் கடிதம் எழுதியுள்ளார்

அவர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் ஆகியவந்றையும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

இதன்மூலம் பொதுமக்களுக்கு நியாயமான விலையில் காய்கறிகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்

வேலுமணி கோவை மாவட்டத்தில் நோய் தொற்று குறைந்ததற்கு மருத்துவர்களும் மற்றும் செவிலியர்கள் தான் காரணம் என்று மாநில உள்ளாட்சி துறை அமைச்சர் திரு

வேலுமணி கூறியுள்ளார் மாவட்டத்தில் உள்ள தூய்மை பணியாளர்கள் அனைவரும் சிறப்பாக பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து உயர் அதிகாரிகளுடன் இன்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார்

பெரம்பலூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடை அமலில் இருக்கும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாந்தா தெரிவித்துள்ளார்

செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவமனையில் அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது உடுப்பியில் உள்ள எஞ்சிய தொழிலாளர்களையும் அழைத்து வர மாவட்ட நிர்வாகம் தகுந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என அப்போது மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

நாமக்கல் மாவட்டத்தில் அஞ்சல்துறை சார்பில் வீடு தேடி வரும் சேமிப்பு கணக்கு சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மத்திய மாநில அரசுகளின் மானியத்தொகையை பெற ஏற்கனவே வங்கிகள் மற்றும் அஞ்சலக கணக்கு தொடங்காதவர்கள் அப்பகுதி தபால்காரர்கள் மூலம் சேமிப்பு கணக்கு தொடங்க இதன் மூலம் வழிவகை செய்யப்பட்டுள்ளது

கும்பகோணம் நகராட்சிக்குட்பட்ட தாராசுரம் காய்கறி சந்தைக்கு வந்த லாரி ஓட்டுநருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இச்சந்தை இன்றுமுதல் இயங்காது என கும்பகோணம் நகராட்சி ஆணையர் திருமதி லக்ஷ்மி தெரிவித்துள்ளார்

அரியலூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டு முகாம்களில் தங்கவைக்கப்பட்டுள்ள கபசுர குடிநீர் நாள்தோறும் வழங்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

கொரோனா வைரஸ் நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தொழில்நுட்பம் மிகவும் உதவிகரமாக இருப்பதாக கூறியுள்ளார்

கல்வி ஆராய்ச்சிகளை மேம்படுத்த இந்த அதி நவீன கணினி உதவிகரமாக அமையும் என திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்விகழகம் தெரிவித்துள்ளது

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது